கஷ்மீர் பிரச்னைக்கு மத்தியஸ்தம் செய்யுமாறு அமெரிக்க அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுக்கவில்லை என மத்திய அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது

வருகிறார்

இங்கிலாந்தின் புதிய பிரதமராக திரு போரிஸ் ஜான்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

ஜப்பாள் ஒப்பள் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் பிரனீத் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

மத்திய மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்று உச்சநீதிமன்றம் கால அவகாசத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்துள்ளது பாகிஸ்தூனுடனான அனைத்து பிரச்னைகளையும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஜம்மு கஷ்மீர் பிரச்னை குறித்து தெரிவித்த கருத்து பற்றி மாநிலங்களவையில் விளக்கம் அளித்த திரு ஜெய்சங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கஷ்மீர் பிரச்னையில் எந்தவித கோரிக்கையையும் அமெரிக்க அதிபரிடம் வைக்கவில்லை என்று தெரிவித்தார் பாகிஸ்தான் எல்லைக் கடந்த பயங்கரவாதத்தை நிறுத்தினால் மட்டுமே அந்த நாட்டுடன் எந்த உறவையும் மேற்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் அனைத்து பிரச்னைகளுக்கும் சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனத்தின் அடிப்படையிலேயே தீர்வு காண முடியும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்

இந்தப் பிரச்னையை மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர் பிரதமர் அவைக்கு வந்து அமெரிக்க அதிபரின் கருத்து குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் ஷர்மா வலியுறுத்தினார் இடதுசாரிக் கட்சிகள் திரிணாமூல் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கமளிக்குமாறு கோரினார்கள் இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் இரண்டு மணிவரையிலும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையிலும் இந்தப் பிரச்னை எதிரொலித்தது இதற்கு விளக்கம் அளிக்கப்படும் என அரசுத்தரப்பில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் இதற்கிடையே கஷ்மீர் குறித்த அமெரிக்க அதிபரின் முதிர்ச்சியற்ற தர்மசங்கடத்தை ஏற்படுத்தும் கருத்து பற்றிய அமெரிக்காவுக்கான இந்தியத் தூதர் திரு ஹர்ஷ் ஷரிங்லாவிடம் மன்னிப்பு கோருவதாக டுவிட்டரில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிராட் ஷெர்மன் கூறியுள்ளார் கஷ்மீரில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை இந்தியா தொடர்ந்து எதிர்த்து வருவது அனைவருக்கும் தெரியும் என்றும் இந்த நிலையில் பிரதமர் திரு மோடி இதபோன்ற கோரிக்கையை வைத்திருக்க மாட்டார் என்றும் அவர் தெரிவிததுள்ளார் கஷ்மீர் பிரக்னை தொடர்பாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை அடுக்கடுக்து ஒத்தி வைக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரி நடந்த அமளியால் மூன்று முறை ஒத்தி வைக்கப்பட்ட அவை பிற்பகல் மூன்று மணிக்கு கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தின எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் பிரதமர் கட்டாயம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்த விஷயத்தில் அறிக்கை தாக்கல் செய்து விட்டதால் மற்ற அலுவல்களை கவனிக்கலாம் என துணைத் தலைவர் திரு திரு ஹரிவன்ஷ் நாராயண் சிங் கூறினார் இதை எதிர்த்து காங்கிரஸ் திரிணாமூல் காங்கிரஸ் இடதுசாரி சமாஜ்வாதிக் கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக இதுகுறித்து நடந்த வாக்குவாதத்தின்போது அவை முன்னவர் திரு தாவர்சந்த் கெல்லாட் பிரதமர் விளக்கமளிக்க வேணடும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகரும் எதிர்க்கட்சிகளின் அமளி நாட்டுக்கு தீமையளிப்பதாக அமையும் என்று கூறினார் அரசின் விளக்கம் குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி இல்லையென்றும் பிரதமரே அவைக்கு வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் ஷர்மா வலியுறுத்தினார் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரிணாமூல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவை மூன்றுமணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது அகுற்கு முன்பு இருமுறை இந்த விஷயத்தில் அவை ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது முன்னதாக தடகள வீராங்கனை ஹிமா தாஸ் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்று அற்புத சாதனை படைத்ததற்காக மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது கஷ்மீர் பிரச்னை குறிதது எதிர்க்கட்சிகள் தேவையில்லாமல் அமளியில் ஈடுபட்டு மாநிலங்களவையின் அலுவல்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை காங்கிரஸ் கட்சியால் ஜீரணிக்க முடியவில்லை என்பதை இது காட்டுகிறது என அவர் தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்னையில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே விளக்கி விட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கர்நாடக சுட்டப்பேரவையில் நம்பிக்கைத் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு குமாரசாமி பதிலளித்து வருகிறார் தாம் முதலமைச்சராக ஆதரவளித்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்த முடியாததற்கு தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் தீர்மானத்தின் மீது நான்காவது நாளாக இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெற்றது திரு குமாரசாமியின் பதிலுரைக்குப் பின்னர் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முறையாக ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடி அரசு ஐம்பது நாட்களை நிறைவு இரண்டாவது செய்துள்ளது இந்தக் குறுகிய காலத்தில் விவசாயிகளின் நலனுக்காக சில முக்கிய முடிவுகளை அரசு எடுத்துள்ளது இந்திய விவசாயத்தை மாற்றியமைப்பதற்கு முதலமைச்சர்களைக் கொண்ட உயர்மட்டக் குழுவை அரசு அமைத்துள்ளது இந்தக்குழு முதல் முறையாகக் கூடி விவசாயத்தில் மாற்றம் ஏற்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியது விவசாய துறையில் சீர்திருத்தங்களை காலவரம்புக்குள் அமல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் வகையில் கரீப் பருவ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்தது அரசின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான ஒய்வூதியத் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்க வகை செய்யும் பிரதமர் கிஸான் யோஜனா திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது

ஜம்மு கஷ்மீரில் பாகிஸ்தான் ரானுவம் சண்டைநிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் மீறி இந்திய நிலைகள் மீது அத்தமீறி தாக்குதல் நடத்தியது பூன்ச் மாவட்டம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் துருப்புக்கள் துப்பாக்கிகளால் சுட்டு தாக்குதல் நடத்தியதாகவும் இந்தியத் தரப்பில் தக்க பதிலடி அளிக்கப்பட்டது என்றும் பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கிருஷ்ணாகாட்டி பகுதியிலும் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கித் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்திய ரானுவத்தின் பதிவடி தாக்குதவால் தற்போது அந்தப் பகுதியில் சண்டை நின்றிருப்பதாக ரானுவத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சண்டையின் போது உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்கில் வெற்றியைக் குறிக்கும் வகையிலான ஜோதி புதுதில்லியிலிருந்து ஆயிரம் கிலோ மீட்டர் தூரத்தைக் கடந்து லே நகருக்கு அருகே உள்ள கரு ரானுவத் தளத்தை இன்று சென்றடைந்தது ஜோதியை எடுத்துச் சென்ற போது திரிசூல் பிரிவு ரானுவ மேஜர் ஜென்ரல் சஞ்சீவ் ராய் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ரானுவ வீரர்கள் மாணவர்கள் மற்றும் பொது மக்கள் கலந்து கொண்டனர்

இங்கிலாந்தின் புதிய பிரதமராக திரு போரிஸ் ஜான்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

பிரெக்ஸிட் ஒப்பந்தம் தோல்வியடைந்ததையடுத்து பிரதமர் திருமதி தெரசா மே ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அதனையடுத்து புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகளை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மேற்கொண்டது திரு போரிஸ் ஜான்சன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் பிரளீத் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி அஸ்வினி பொன்னப்பா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

பி வி சிந்து ஸ்ரீகாந்த் ஆகியோர் நாளை தங்களது முதல் ஆட்டங்களில் விளையாடுகிறார்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மென் தர வரிசையில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் இரண்டாவது இடத்திலும் புஜாரா மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் அணிகளை பொறுத்தவரை இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும் தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்திலும் உள்ளன